இலங்கை குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுள்ள ஐஎஸ் அமைப்பிற்கு தடைவிதிக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

புதுவையில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவதற்கான பல்வேறு பணிகளை காலக்கெடு அடிப்படையில் நிறைவேற்ற மாவட்ட சாலைப் பாதுகாப்புக் குழு முடிவு செய்துள்ளது

ரூவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார்

தேசிய தவ்கீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் தற்கொலை படையினருக்கு தலைவராக செயல்பட்டதாகவும் தெரியவந்திருப்பதாக அவர் கூறினார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் சிலர் வசதியான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார்

விஜயவர்தன தெரிவித்தார்

முன்னதாக இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன நேற்று இரவு தொலைக்காட்சி மூலம் அந்நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் குண்டு வெடிப்புகள் குறித்து ஏற்கனவே உளவு தகவல் பெறப்பட்ட போதிலும் இதுகுறித்து தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றார் பதவிகளில் உள்ளவர்கள் பொறுப்புகளை சரியாக உயர்நிலை நிறைவேற்ற தவறி இருப்பதால் இத்தகைய பதவிகளில் உடனடி மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே வெடிகுண்டுகளாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் இரண்டு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை போலீசார் பத்திரமான முறையில் வெடிக்கச் செய்து அபாயங்களை தவிர்த்துள்ளனர் கோவையில் சிலர் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் தூண்டுதலின் பேரில் தென்னிந்திய தலைவர்களை கொலை செய்ய திட்டமிட்டது பற்றிய புலனாய்வின் போது இலங்கையின் தேசிய தவ்கித் ஜமாத் அமைப்பு தொடர்பான வீடியோக்கள் கிடைத்ததை தொடர்ந்து இலங்கையில் தீவிரவாத தாக்குதல் நிகழக்கூடும் என தூதரக ரீதியில் ஏற்கனவே இலங்கை அரசுக்கு தகவல் தரப்பட்டதாக புதுடெல்லியில் தேசிய புலனாய்வு ஏஜென்சிகள் தெரிவித்துள்ளன

எடப்பாடி பழனிச்சாமி உத்திரவிட்டுள்ளார் உயிரிழந்த தெரிவித்துக் சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கள் கொள்வதாகவும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர துரித நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஜார்கண்ட் மாநிலம் லோகர்தக்காவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் துன்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீதி வழங்கவே தமது அரசு முயன்றுவருவதாகவும் ஜாதி அல்லது மத அடிப்படையில் எவருக்கும் பாகுபாடு காட்டுவது இல்லை என்றும் கூறினார்

நேற்று மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் முடிந்து உள்ள நிலையில் காங்கிரஸ் மற்றும் இதர எதிர்கட்சிகள் தங்களின் தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்கு வங்கம் மற்றும் பீகாரிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச்செயலர் திருமதி பிரியங்கா வாத்ரா ஆகியோர் இன்று உத்திரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு

இத்தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும் இலங்கை தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுள்ள ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கை குண்டுவெடிப்புகளால் உலகமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் ஆசிய நாடகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் கூறினார் இலங்கையில் அமைதியான காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வருந்த தக்கவை என்றும் குற்றவாளிகளை சிறைக்கு அனுப்பிய பின்னரே அமைதியை மீட்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திரு

நமச்சிவாயம் மற்றும் இதர நிர்வாகிகளுடன் இணைந்து தாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு திரளான ஆதரவு இருப்பதால் திரு ராகுல் காந்தி நிச்சயமாக அமோக வெற்றி பெறுவார் என்றும் திரு நாராயணசாமி கூறினார் வகுப்புவாத சக்திகளை தோற்கடிக்க தமிழகம் கேரளம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் உறுதியாக இருப்பதால் இம்மூன்று மாநிலங்களிலும் மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளர்களே வெற்றி பெறுவார்கள் என்று அவர் மேலும் கூறினார் புதுவையில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட சாலைப் பாதுகாப்புக் குழுவின் கூட்டத்தில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை இலக்குடன் கூடிய காலக்கெடு அடிப்படையில் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது சாலைகளில் பெயர்பலகை உள்ளிட்ட வசதிகளை நிறுவுதல் வாகனங்களை நிறுத்த தகுந்த மற்றும் நிறுத்தக்கூடாத இடங்களை அடையாளப் படுத்துதல் பேருந்து நிறுத்தங்களை முறைப்படுத்துதல் ஆம்புலன்ஸ் சேவைகளை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்ட பணிகளை சம்பந்தப்பட்ட துறையினர் இதர துறைகளின் ஒருங்கிணைப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சாலை போக்குவரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிர்பயா நிதியை பொருத்தமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் மாவட்ட சாலைப் பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தை முறையான கால இடைவெளியில் அவ்வப்போது நடத்தி சாலைப் பாதுகாப்பு தொடர்பான பணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியதாக அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கிறது புதுவையில் அரவிந்தர் ஆசிரம அன்னை இறுதியாக புதுவைக்கு வந்து இங்கேயே தங்கத் தொடங்கிய நாளின் நினைவு தினமான இன்று ஆசிரம வளாகத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து திரளாக பக்தர்கள் குவிந்திருந்தனர்

இந்நாளை ஒட்டி ஆசிரமத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது ஆசிரம வளாகத்தில் அரவிந்தரும் அன்னையும் தங்கியிருந்த அறைகள் பக்தர்களின் தரிசினத்திற்கு திறந்து வைக்கப்பட்டிருந்தன தமிழகத்தின் பொன்பரப்பி கிராமத்தில் தாழ்த்தப்பட்டோர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து மக்களைத் தாக்கியும் வீடுகளை சூறையாடியும் வன்முறையில் ஈடுபட்டவர்களை தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்யக் கோரி இன்று புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுதேசிப் பஞ்சாலை எதிரே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரவிக்குமார் புதுவை தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு நீல கங்காதரன் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் முன்னாள் சிபிஐ மாநிலச் செயலர் திரு

விஸ்வநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவையைச் சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் கே

அவரை புதுச்சேரி காவல்துறை டிஐஜி திருமதி சுந்தரி நந்தா கவுரவித்ததாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

முதல் இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உள்ளது

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் விசா அனுமதி காலம் முடிந்து விட்டவர்களுக்கு வெளியேற்ற விசா பெற்றுத் தருவது உள்ளிட்ட உதவிகளை லிபியாவில் உள்ள இந்திய துதரகம் வழங்கி வருவதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் லிபிய தலைநகர் டிரிப்போலியில் தற்போது விமான நிலையம் செயல்பட்டு வருவதால் அங்குள்ள இந்தியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தற்போது லிபியாவில் இருந்து வெளியேறத் தவறினால் பிற்பாடு இவர்களை வெளிக்கொணர முடியாத நிலை இந்தியாவிற்கு ஏற்படலாம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்

இலங்கை குண்டு வெடிப்புகளுக்கு பொறுப்பேற்றுள்ள ஐஎஸ் அமைப்பிற்கு தடைவிதிக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

புதுவையில் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவதற்கான பல்வேறு பணிகளை காலக்கெடு அடிப்படையில் நிறைவேற்ற மாவட்ட சாலைப் பாதுகாப்புக் குழு முடிவு செய்துள்ளது